உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மறுத்த நீதிபதி தலைமை நீதிபதியை அணுகுமாறு அறிவுறுத்தினார்

திரு ப சிதம்பரம் மத்திய அமலாக்கத்துறையால் தேடப்படும் நபராக அறிவிக்கப்பட்டுள்ளார்

திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்தி வருகிறார்

என்று பங்களாதேஷ் தெரிவித்துள்ளது

நியுசிலாந்தை வென்றது

சிபிஜ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் திரு சிதம்பரம் ஆஜராகாததால் அவர் தேடப்படும் நபராக அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த வழக்கில் திரு ப சிதம்பரம் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை நேற்று தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மறுத்த நீதிபதி திரு ரமணா தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோயை அணுகுமாறு அறிவுறுத்தினார் இதனையடுத்து திரு சிதம்பரத்தின் வழக்கறிஞர் திரு கபில்சிபல் தலைமை நீதிபதியிடம் இந்த மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமென்று வலியுறத்தினார் இதற்கிடையே சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினா் திரு சிதம்பரத்தின் புதுதில்லியில் உள்ள இல்லத்திற்கு நான்கு முறை சென்றனா் அவா் வீட்டில் இல்லாததால் உடனடியாக இரண்டு மணி நேரத்திற்குள் விசாரணை அரதிகாரி திரு பார்த்தசாரதி முன்பு ஆஜராகுமாறு வீட்டின் கதவில் அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டின்

இந்தியா வந்துள்ள ஸாம்பியா அதிபர் திரு எட்கர் சாக்வா லுங்கு புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தற்போது சந்தித்து பேச்சு நடத்தி வருகிறார் இருநாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் இருவரும் விவாதிக்க உள்ளனர் இந்த பேச்சுவார்த்தையின்போது பாதுகாப்பு புவியியல் மற்றும் கனிம வளம் எரிசக்தி மருத்துவம் கல்வி அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வர்த்தகம் மற்றும் தொழில் முதலீடுகள் குறித்து அவர்கள் விவாதிக்கின்றனர் விவாதத்திற்குப் பின்னா் இருநாட்டு தலைவர்களும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்றனர் மூன்று நாள் பயணமாக நேற்று மாலை புதுதில்லி வந்த ஸாம்பியா அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் கலந்துகொண்டனர் ஸாம்பியா அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசுகிறார் பின்னர் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரனையும் சந்திக்கிறார் ஸாம்பியா குழுவினர் இந்தியா ஸாம்பியா வர்த்தக அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் இருநாடுகளுடனும் நெருங்கிய நட்புறவை மேம்படுத்த இந்தப் பயணம் உதவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா ஸாம்பியா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஸாம்பியாவில் அதிக அளவில் முதவீடு செய்துள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்து பில்லியன் டாலர் அளவிற்குஇந்தியா அங்கு முதலீடு செய்துள்ளது இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் சிறு செயற்கைக் கோள்களை விண்ணிற்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு கே சிவன் தெரிவித்துள்ளார்

குறைந்த விலையில் அதிக பலன்களைத் தரும் விதத்தில் இந்த சிறு செயற்கைக் கோள்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கா்நாடக மாநில பிஜேபி தலைவராக திரு நளின்குமாா் கட்டீலை அக்கட்சியின் தலைவா் திரு அமித்ஷா நியமித்துள்ளார் கா்நாடக மாநில பிஜேபி தலைவராக இருந்துவந்த திரு ளடியூரப்பா அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ளதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினரான திரு நளின்குமார் கட்டீல் அப்பதவிக்கு நியிமிக்கப்பட்டுள்ளார்

இந்தியாவின் உள்நாட்டு பிரச்சினை என்று பங்களாதேஷ் தெரிவித்துள்ளது அந்நாட்டின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கஷ்மீர் பகுதியில் தற்போது அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலவுவதாக கூறியுள்ளது வளா்ச்சித் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விதத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அது தெரிவித்துள்ளது மூன்று நாள் பயணமாக பங்ளாதேஷ் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு ஜெய்சங்கா் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமரை சந்தத்து பேச்சுவார்தை நடத்தியதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஐம்ம கஷ்மீர் எல்லைப் கட்டுப்பாட்டுப் கோட்டுப் பகுதியில் ஆறு இந்திய வீரர்களை கட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் ரானுவம் பொய்யான தகவலை பரப்பி வருவதாக இந்திய ரானுவம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவம் வதந்திகளை பரப்பி வருவதாக இந்திய ராணுவம் குற்றம்சாட்டியுள்ளது நேற்று கிருஷ்ணகாட்டி பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் ரானுவ வீரர் ஒருவர் வீரமரமணம் அடைந்தாா் நான்கு பேர் காயமடைந்தனா் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்ஷங்கர் இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று நேபாள் செல்கிறார் அங்கு இந்தியா நேபாள் கூட்டு குழுக்கூட்டத்தில் பங்கேற்கும் திரு ஜெய்சங்கர் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம் குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சள் திரு பிரதீப் குமார் க்பாவாலி யை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் இந்த பேச்சுவார்த்தையின்போது வர்த்தகம் தகவல் தொடர்புத்துறை எரிசக்தி மற்றும் நீர் மேலாண்மை துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கிறார் பின்னா் நேபாள் அதிபா் திருமதி பித்பா தேவி பண்டாரி பிரதமா் திரு கே பி சன்மா ஒலி ஆகியோரையும் திரு ஜெய்சங்கர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவாகளையும் அவா் சந்திக்க உள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார் நேபாள் வெளியுறவத்துறை அமைச்சர் அளிக்கம் இரவு விருந்திலும் திரு ஜெய்சங்கள் கலந்து கொள்கிறார் இந்தியா இலங்கை கடலோரக் காவல்படை உயரதிகாரிகளின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது இந்தியாவின் சார்பில் இந்திய கடலோரக் காவல்படை தலைமை இயக்குநர் திரு கே நடராஜன் கலந்து கொள்கிறார் இலங்கையின் சார்பில் ரியர் அட்மிரல் சமந்தா விமலதங்கே பங்கேற்கிறார் இரு நாடுகளுக்கும் இடையேயாள கடலோர பிராந்திய ஒத்துழைப்பு குறித்தும் கடலோரப் பகுதிகளில் நடைபெறும் சுட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதி ஒருவர் கட்டுக் கொல்லப்பட்டார் சிறப்பு காவல்துறை அதிகாரி ஒருவர் வீரமரணம் அடைந்தார் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின்போது கனிஹமம் என்ற இடத்தில் பதங்கி இருந்த தீவிரவாதி பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தார் மத்தியப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு பாபுவால் கவுர் உடல் நலக்குறைவு காரணமாக இன்று போபாலில் காலமானார்

மறைந்த பாபுலால் கவுருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் மத்தியப் பிரதேச முதலமைச்சராக பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அம்மாநில மக்களுக்காக பாடுபட்டவர் என்று பிரதமர் தமது டிவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் வடகொரியா தொடர் ஏவுகாணை சோதனைகளை நடத்தியிருப்பது குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ கவலை தெரிவித்தாா் எனினும் வடகொரியாவுடன் அனுஆயுத தடை குறித்து பேச்சுக்களை தொடர விரும்புவதாக அவா கூறினார் தளியார் தொலைக்காட்சிக்கு நேற்று அளித்த பேட்டியில் சுமீப வாரங்களில் குறுகிய தொலைவு ஏவுகணைகளை வடகொரியா ஆறு முறை சோதித்திருப்பதாகவும் அவர் கூறினார் ஒலிம்பிக் தகுதி ஹாக்கி ஆயத்தப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா ஐந்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் நியுசிலாந்தை வென்றது இன்று நடைபெறும் மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பானை எதிர்கொள்கிறது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை நார்த்சவுண்டில் நடைபெறுகிறது இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது